திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

காற்று மாசுபடுவதை தடுக்க அனைவரும் இணைந்து செயல்படவேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார்

சேவைகள் வழங்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது

வென்றது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 புதுதில்லியில் இன்று கணக்காயர்கள் மற்றும் துணை கணக்காயர் மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் புள்ளி விவரங்கள் மற்றும் நடைமுறைச்சட்டங்கள் ஆகியவற்றில் மட்டுமே கணக்காயர்கள் ஒன்றியிருக்காமல் நிர்வாக செயல்பாட்டிலும் தங்களது பங்களிப்பை உறுதி செய்யவேண்டும் என்றார் அரசு அமைப்புகளின் செயல்பாடுகளை பிரதிபலிக்கும் அதே வேளையில் குறைபாடுகளை சுட்டிக்காட்டும் அமைப்பாகவும் இது செயல்பட்டுவருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்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

காற்று மாசுபடுவதை தடுக்க அனைவரும் இணைந்து செயல்படவேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் புதுதில்லியில் காற்று மாசுபடுவது குறித்து மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கவனார்ப்புக்கு பதில் அளித்த அமைச்சர் நகர்ப்புற காடுவளர்ப்பு பள்ளித் தோட்டங்கள் மரம் வளர்ப்பில் மக்கள் பங்களிப்பு ஆகியவை அவசியம் தேவைப்படுவதாக கூறினார் ஒவ்வொரு நகரத்திலும் காற்று மாசுபடுவதற்கான காரணங்கள் மாறுபட்டு இருப்பதாகவும் அதற்கு ஏற்றவகையில் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

அனைவரும் ஒன்றிணைந்து சுத்தமான காற்றை பெறுவதற்கு ஒத்துழைப்பு அளித்தால்தான் வரும் நாட்களில் இப்பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்றும் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார் நாட்டில் உள்ள இரண்டு வட்சம் கிராம பஞ்சாயத்துகளுக்கு அடுத்த ஆணடு மார்ச் மாதத்திற்குள் இன்டர்நெட் மற்றும் ப்ராட்பேண்ட் சேவைகள் வழங்கப்படும் என்று மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் நாடு முழுவதிலும் உள்ள கிராம பஞ்சாயத்துக்கள் அனைத்திற்கும் படிப்படியாக இன்டர்நெட் மற்றும் ப்ராட்பேண்ட் சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாகக் கூறியுள்ளார்

பொது விடுமுறை நாட்களில் மட்டும் ஆதார் பதிவு மையங்களில் பொதுமக்களுக்கான சேவை இருக்காது ஆதார் சேவை மையங்களில் தங்களது முகவரி

மத்திய அரசு இவ்வாண்டு கொண்டுவந்த மோட்டார் வாகன சட்டத்தை அமல்படுத்தவில்லை என எந்த ஒரு மாநிலமும் தமது அமைச்சகத்துக்கு தெரிவிக்கவில்லை என மத்திய தரைவழிபோக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் இதை தெரிவித்துள்ள அமைச்சர் இந்த சட்டம் நடைமுறைப் படுத்தப்பட்டப்பின் சாலை விபத்துக்களும் அதனால் ஏற்படும் உயிரிழப்பும் குறைந்துள்ளதாக தெரிவித்தார்

முல்லைப்பெரியாறு அணை பாதுகாப்பாக இருப்பதாகவும் புதிய தடுப்பணையை கேரளா மற்றும் தமிழ்நாடு அரசுகள் கட்டுவதற்கு ஆட்சேபனை இல்லை என்றும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் கூறியுள்ளார் மக்களவையில் இதனைத் தெரிவித்த அவர் தடுப்பணை கட்டுவது தொடர்பாக சுற்றுச்சூழல் அமைச்சகம் சில விதிமுறைகளை எடுத்துரைத்துள்ளதாகக் கூறினார் முல்லைப் பெரியாறு அணைக்கு ஆபத்து ஏதும் இல்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார் சந்த்ரயான் இரண்டு செயற்கைக்கோள் திட்டம் தொழில்நுட்ப ரீதியில் வெற்றிகரமாக செயல்பட்டதாக பிரதம் அலுவலக இணை அமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவா் செயற்கைக்கோள் செயல்பாடுகளில் பலவித கட்டங்கள் உள்ளதாகவும் இதில் சந்த்ரயான் இரண்டு செயற்கைக்கோளை பொறுத்தவரை பெரும்பாலான பணிகளை அது நிறைவேற்றியுள்ளதாகத் தெரிவித்தார் அதில் பொருத்தப்பட்ட எட்டு உபகரணங்கள் மூலம் அறிவியல் தொழில்நுட்ப தகவல்கள் கிடைத்திருப்பதாக அவர் கூறினார் எனவே இதனை தோல்வியாக கருத முடியாது என்றும் திரு ஜிதேந்திரசிங் குறிப்பிட்டார் ஹரேன் பாண்டியா கொலை வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது

இலங்கை பிரதமராக அந்நாட்டு முன்னாள் அதிபர் திரு மகிந்தா ராஜபக்ஷே இன்று பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு அதிபர் திரு கோத்தபய ராஜபக்ஷே பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் இலங்கை அதிபராக அவரது சகோதரர் திரு கோத்தபைய ராஜபக்ஷே பதவியேற்றதை அடுத்து பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே தமது பதவியை இன்று ராஜிநாமா செய்தாா் பிரதமராக பதவியேற்றுள்ள திரு ராஜபக்ஷே க்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்தவதற்கு திரு ராஜபக்ஷே யுடன் சேர்ந்து பணியாற்ற விரும்புவதாக பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் கோவாவில் நடைபெற்று வரும் சர்வசேத திரைப்படவிழா குறித்த செய்திகள்

பல்வேறு மொழியிலான திரைப்படங்கள் மற்றும் பிற விவரங்களை அவரவர் மொழில் கேட்பதற்கு இந்த கண்காட்சியில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன திரைப்பட விழாவில் முந்தைய விழாக்களில் தங்க மயில் விருது பெற்ற திரைப்படங்கள் இன்று முதல் திரையிடப்படுகின்றன எட்டு நாடுகளின் திரைப்படங்கள் இப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன குஜராத்தில் கட்ச் பகுதியில் மகளிர் விடுதலையை பிரதிபலிக்கும் ஹலரோ திரைப்படம் இன்று திரையிடப்படுகிறது கஷ்மீரைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூரே திரைப்படமும் இன்று திரையிடப்படுகிறது ரஷ்ய திரைப்படங்கள் இந்த ஆண்டு முக்கியத்துவம் பெறுகின்றன அந்நாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட எட்டு படங்கள் திரையிடப்படுகின்றன இன்று ரஷ்யாவின் தி ஹீரோ திரைப்படம் திரையிடப்பட்டது அரசின் ரகசிய பாதுகாப்பு சேவை பள்ளியில் பயின்ற ஆந்திரே என்ற மாணவன் தனது கல்லூரி படிப்புக்குப்பிறகு ஐரோப்பா சென்றதால் ஏற்படும் நிகழ்வுகளை இந்தப்படம் எடுத்துக்காட்டியுள்ளது

இந்த திரைப்படங்களை நினைவு கூர்வதோடு அவை குறித்து ஆய்வு செய்வதும் இந்த பிரிவின் முக்கிய நோக்கமாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வெஸ்ட் இண்டிஸுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி இன்று அறிவிக்கப்படுகிறது மூன்று டிவென்டி டிவென்டி மற்றும் மூன்று ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன

முஸ்டாக் அலி கோப்பைக்கான டிவென்டி டிவென்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் லீக் சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன இதில் தமிழகம் கர்நாடக அணியை எதிர்கொள்கிறது கொரியன்ஸ் மாஸ்டர் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் புநீகாந்த் மற்றும் சமீர் வர்மா தோல்வியடைந்தனர்